உயர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிரப்பும் திட்டம் ஒராண்டு காலத்தில் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

உத்தரவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

அணி இறுதிப்போட்டியில் நுழைந்ததன் மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த ஐந்தாண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் மீதான மதிப்பு பெருமளவுக்கு உயர்ந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஏழுநாள் அமெரிக்கப் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு நேற்றிரவு புதுதில்லி திரும்பிய பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்திற்கு வெளியே தம்மை வரவேற்பதற்காகத் திரண்டிருந்தவர்களிடையே உரையாற்றிய பிரதமர்

ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற நலமா மோடி நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பும் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார்

இந்த வரவேற்பு நிகழ்ச்சி மறக்க முடியாதது என்று கூறிய பிரதமர் தம்மை வரவேற்க வந்த பிஜேபி யினரின் வாழ்த்துக்களை ஏற்றுக் கொண்டார் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் பிரதமரை அன்புடன் வரவேற்றனர் விமான நிலையத்திலிருந்து பிரதமரின் இல்லம் வரை சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த ஏராளமான மக்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதம் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது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

சேலம் மாவட்டம் கொங்கனாபரம் பகுதியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்தத் திட்டத்திற்கான பணிகள் ஐந்து மாதத்தில் துவங்கும் என்று தெரிவித்தார் விவசாயிகளுக்கு பாசனத்திற்குத் தேவையான தண்ணீரும் குடிநீரும் கிடைக்கும் வகையில் குடிம்ராமத்து திட்டம் விவசாயிகள் மற்றும் மக்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார் தமிழ்நாடு முழுவதும் ஓடைகள் மற்றும் ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டி மழைநீரை தேக்கி வைப்பதற்காக மிகப்பெரிய திட்டம் ஆயிரம் கோடி ரூபாயில் மூன்றாண்டு காலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தலைவாசல் அருகே ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடைப் பூங்கா உருவாக இருப்பதாகவும் இங்கு அதிக அளவில் பால் கொடுக்கும் வகையிலான கலப்பின பசுக்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் சென்னைக்கருகே மிகப்பெரிய உணவுப் பூங்கா இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் கேரள மாநிலத்துடனான முல்லைப் பெரியாறு சென்பகவல்லி அணை பாண்டியாறு புன்னம்புழா நெய்யாறு பரம்பிக்குளம் ஆழியாறு ஆகிய அனைத்து நீர் பங்கீட்டுப் பிரச்னைகளுக்கும் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் பெண்கள் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கிடப்பதை கைவிட்டு துணிச்சலாக வெளியே வந்து சாதிக்க வேண்டுமென்று தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடியில் மாவட்ட பாரதி தமிழ்ச்சங்கம் நடத்திய விழாவில் பங்கேற்றுப் பேசிய அவர் தம்மைப் போன்ற பென்கள் மேடைகளில் நின்று பேசுவதற்குக் காரணம் மகாகவி பாரதிதான் என்று கூறினார் பாரதியாரின் பாடல்களை கற்றுக் கொள்ளும் பெண்களுக்கு கோழைத்தனம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் தெரிவித்தார் எல்லா சக்திகளும் பெண்களிடம் உள்ளதால் எந்தத் தடை வந்தாலும் அதை நசுக்கி பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார்

மதுரை கீழக்குயில்குடியில் அமைந்துள்ள அன்னை தெரசா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையத்தில் கொடைக்கானல் தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் இருபத்து எட்டாவது பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விழாவில் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிதிட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த மத்திய அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாவின் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் போவி இரட்டை இருப்பிடச்சான்றிதழ் வினாத்தாள்களில் தவறான மொழிபெயர்ப்பு மாணவர்கள் ஆள்மாறாட்டம் என நீட் தேர்வில் இந்திய இளைஞர்களின் கனவுகளை சிதைத்துக் கொண்டிருப்பதாகத் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வுக்கு தடை விதிக்க மாநில அரசு உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இருவரிச்செய்திகள் குண்டுவெடிப்புகள் உள்ளிட்ட பெரும் வன்முறைச் சும்பவங்களுக்கு இடையே ஆப்காளிஸ்தானில் அதிபர் தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது பயங்கரவாதத்தை நியாயப்படுததி பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் ஐநா பொதுச்சபையை பயன்படுத்தியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மருத்துவக் காப்பீட்டு திட்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகனப் பேரணியில் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைய உள்ள நவீன மீன் விற்பனை அங்காடிகளுக்கு மகளிர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி கூறியுள்ளார்

இதன்மூலம் அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது

நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி துவக்கத்திலிருந்து ஆதிக்கம் செலுத்தியது இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப் போட்டித் தொடரின் இரண்டாவது ஆட்டம் மார்லோவில் இன்று நடைபெற உள்ளது முதலாவது போட்டியில் இந்திய மகளிர் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் வாரியத் தலைவர் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையே விஜயநகரத்தில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டம் ட்ராவில் முடிந்தது

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மகளிர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிகிரிக்கெட் தொடரின் மூன்றாவது போட்டி சூரத்தில் இன்று நடைபெறுகிறது